எடுத்துள்ள முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு அவோக் வர்மா தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

அனுமதியை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

அந்நாடு முடிவு செய்துள்ளது

விரிவான செய்திகள் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் தெலங்காளா ராஜஸ்தான் மாநிலங்களில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் விரிவான அளவில் செய்யப்பட்டுள்ளன

ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது ஒரு அளைத்து மகளிர் வாக்குச்சாவடி அமைக்கப்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது

ராஜஸ்தானில் முதன் முறையாக இந்த வசதி செய்யப்படுகிறது

மாற்றுதிறனாளிகள் வாக்களிப்பதற்கான வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன ராஜஸ்தான் முழுவதும் தேர்தலையொட்டி மூன்றடுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல் துறை தலைமை இயக்குனர் திரு ஒ பி கல்கோத்ரா தெரிவித்துள்ளார்

ராஜஸ்தான் தெலுங்கானா மாநிலங்களில் நாளை பதிவாகும் வாக்குகள் வரும் செவ்வாய்கிழமையன்று எண்ணப்படுகின்றன சத்தீஷ்கர் மத்தியபிரதேசம் மிசோரம் மாநில தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் அன்றைய தினம் நடைபெறவுள்ளது

பெட்ரோலின் தேவை குறைந்து வருவது குறித்தும் விலை வீழ்ச்சி குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு மில்லியன் பேரல் அளவுக்கு பெட்ரோல் உற்பத்தியை குறைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்போவதாகவும் கூறப்படுகிறது

சிபிஐ இயக்குனர் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு விடுப்பில் செல்ல மத்திய அரசு எடுத்துள்ள முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு அவோக் வர்மா தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் சிபிஐ இயக்குனர் திரு அலோக் வர்மா மத்திய அரசு மற்றும் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் ஆகியவற்றின் வாதங்களை பதிவு செய்துகொண்டபின் தீர்ப்ளப ஒத்திவைப்பதாக இன்று அறிவித்தது உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு பிரிவின் மீது கூறப்படும் புகார்கள் குறித்தும் விசாரிக்கப்படவேண்டும் என தன்னார்வ பொதுநல அமைப்பு தாக்கல் செய்த மனுவையும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது

உச்சநீதிமன்ற அமர்வில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட சாலைப் பாதுகாப்பு குறித்த ஆய்வு அறிக்கையில் இந்த அளவு உயிரிழப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தவ எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலில்கூட இந்த அளவுக்கு படைவீரர்களின் உயிரிழப்பு இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்தது

இந்த நிறுவனங்கள் தங்களை தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கக்கோரி கொடுத்த வேண்டுகோளை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது பெரும்பாலான தன்னார்வ நிறுவனங்கள் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுவருகின்றன

பாகிஸ்தான் அரசின் முடிவு அந்நாட்டில் உள்ள பல லட்சம் ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என்று இந்த தன்னார்வ நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் அமைப்பான பாகிஸ்தான் மனிதாபிமான அறக்கட்டளையின் செய்தி தொடர்பாளர் உமைர் ஹசன் தெரிவித்துள்ளார்

இந்த தினத்தைபொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் மக்களவைத் தலைவர் திருமதி குமித்ரா மகாஜன் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தலைவர்கள் பவர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழகத்திலும் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் சென்னை துறைமுகத்தில் உள்ள அம்பேத்கர் உருவச்சிலைக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு விழுப்புரம் மாவட்டம் தைவாபுரத்தில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினா் சென்னை அடையாறில் உள்ள அண்ணல் அம்பேதகர் மணிமண்டபத்திலும் பல்வேறு கட்சியினரும் அம்பேத்கர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காவிரியின் குறுக்கே மேகதாதவில் அணைக்கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு மத்திய அரசு அளித்துள்ள அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்று இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக சுட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்தில் இது தொடர்பான தனி தீர்மானத்தை தாக்கல் செய்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு கீழ்ப்படுகை முன் அனுமதிபெறாமல் கா்நாடக அரசு திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதையும் மீறி சென்ற மாதம் மத்திய நீர்வளக் குழுமம் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கியதற்கு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் முதலமைச்சர் தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தின் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தம் உரிமையை நிலைநாட்டும் வகையிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாகக் கூறினார் மத்திய அரசு மாற்றந்தாய் மனப்பான்மையுடனும் எதேச்சதிகாரத்துடனும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி அளித்திருப்பதாகக் குற்றம்சாட்டினார் கஜ புயல் நிவாரணப் பணிகள் குறித்து விவாதிப்பதற்கு நாளை வரை சட்டமன்ற சிறப்புக் கூட்டத்தை நீட்டிக்க வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டாா் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராமசாமி விவசாயிகளின் நலன் கருதி தமது கட்சி இந்த தீர்மானத்தை ஒருமனதாக ஆதித்ததகக் கூறினார் எனினும் முன்னதாகவே அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை அரசு கூட்டி

தீர்மானம் நிறைவேற்றியப் பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மத்திய உருளைக்கிழங்கு ஆய்வு நிலையத்தை மூடக்கூடாது என்று வலியுறுத்தி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்

தென்னக மாநிலங்களில் உள்ள விவசாயிகளின் நலன் கருதி இந்த ஆய்வு மையம் தொடர்ந்து செயல்படுவதற்கு பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் பிஜேபி யை சேர்ந்த மூன்று பேர் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது பிஜேபி யைச் சேர்ந்த மூன்று பேரை புதுவை துணைநிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி நியமன உறுப்பினா்களாக நியமித்ததை எதிா்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிஜேபி யை சேர்ந்த மூன்று பேர் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அடிலெப்டியில் தொடங்கியது

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலக கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஸ்பெயின் நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் ட்டிராவில் முடிவடைந்தது அர்ஜென்டினா பிரான்ஸ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்றுவருகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் உத்தரப்பிரதேச அணி ஹரியானா அணியையும் தமிழக அணி தில்லி அணியையும் எதிர் கொள்கின்றன